நடைமுறைப்படி தவறு என்றபோதிலும் அதனை கிரிமினல் குற்றமாகக் கருத இயலாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

வளங்களை பாதுகாக்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

துப்பாக்கிச்சண்டையின் போது பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்தார்

இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் சா்ச்சைக்குரிய நிலம் தொடா்பான வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமா்வு விசாரித்து வந்தது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதி அசோக் பூஷன் ஆகியோா் தனியாகவும் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் தனியாகவும் தீர்ப்பை வாசித்தனர் அயோத்தி நில வழக்கை சாட்சியங்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது நீதிபதி திரு நசீர் இஸ்லாமிய மார்க்கத்தில் மசூதி ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா என்பதை சமய நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் விரிவான பரிசீலினைக்கு பின்னருமே முடிவு செய்ய வேண்டுமென்று தமது தீர்ப்பில் கூறினார் இத்தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தி நில வழக்கு அடுத்ததாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது

வெளியேயான பாலியல் திருமண பந்தத்துக்கு சிவில் நடைமுறைப்படி தவறு என்றபோதிலும் அதனை கிரிமினல் குற்றமாகக் கருத இயலாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

திருமணத்திற்கு வெளியேயான தகாத உறவு சிவில் சட்டப்படி குற்றம் என்பதால் அதை காரணம்காட்டி விவாகரத்து கோரலாம் என்று நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது

ஐநாவின் புவி பாதுகாப்பு விருதுக்கு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இது தனி மனிதனுக்கு கிடைத்த விருது மட்டுமல்லாது இயற்கையோடு இணைந்த இந்திய பாரம்பரியத்திற்கு கிடைத்த மகத்தான விருது என்று கூறினார் மனித இனம் இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்துள்ளது குறித்து தாம் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த பிரதமர் இயற்கை நடத்தும் போராட்டம் மனித சமுதாயம் இயற்கை இரண்டையுமே சில நேரங்களில் பாதிப்பதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரஞ்ச் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் சர்வதேச சோலார் ஒப்பந்தத்தில் முக்கிய பங்காற்றியதற்காக ஐநாவின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்

ஆதார் அட்டை நடைமுறைக்கு பொறுப்பு வகிக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளது ஆதார் விவரங்களை வைத்து ஒருவரது செயல்பாடுகளையும் நடமாட்டத்தையும் கண்காணிக்க இயலாது என்பதை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருப்பதாக ஆணையம் கூறியிருக்கிறது நலிவுற்ற மக்களின் மேம்பாட்டிற்கு ஆதார் ஒரு சிறந்த கருவி என்பதை தீர்ப்பு உறுதிபடுத்தியிருப்பதாக ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது ரஃபேல் ஒப்பந்தம் இரு அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்றும் டசால்ட் நிறுவனத்திற்கு தனக்கான ஒப்பந்ததாரரை தேர்வு செய்வதற்கு முழு உரிமை உண்டு என்றும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற இரண்டு நாள் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது ரஃபேல் விவகாரத்திற்கான விலை நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அது தற்போதைய தேசிய ஜனநாயகக்கூட்டணி நிர்ணயம் செய்த விலையைவிட மிக அதிகமாக இருந்ததாகவும் அவர் கூறினார் தரமான ஹெலிகாப்டர்கள் போர் விமானங்கள் ஆகியவற்றை வாங்கும் முயற்சியில் தற்போதைய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னதாக மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய அவர் வாஜ்பாயை போன்ற மூத்த தலைவர்களால் தான் கட்சி மேலும் வளர்ச்சி அடைந்துவருவதாக கூறினார்

புதுதில்லியில் இன்று தொலைதொடர்புத் துறையில் தகவல் கட்டமைப்பை வெளியிட்ட பேசிய அமைச்சர் சுற்றறிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் உத்தரவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த அமைப்பு இருக்கும் என்று அவர் கூறினார் தொலைதொடர்பு புதிய மின்னணு தகவல் தொடர்பு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதையடுத்து நாட்டின் தொலைதூர தொலைதொடர்பு சேவையை பெறுவதற்கு பகுதிகளும் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்று இருவேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பாதுகாப்பு வீரர் உயிரிழந்தார்

அனந்த்நாக் மாவட்டத்தில் காசிகுண்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் ஒரு தீவிரவாதியும் உயிரிழந்தனர்

இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுலாத் துறையில் சிறந்த பங்களிப்பிற்காக விருதுகள் வழங்கப்பட்டன பயணம் சுற்றுலா மற்றும் மனித நேயத்திற்கான சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன உலகளவில் சுற்றுலாவை மேம்படுத்திற்காக ஆந்திர மாநிலத்திற்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது

சுற்றுலாத்துறை மூலம் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கம் மக்களின் இயக்கமாக மாறிவருவதாக குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கூறியிருக்கிறார் ராஞ்சியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட அவர் இவ்வாறு கூறினார்

நீரின் மூலம் பரவும் நோய்கள் மிக கணிசமாக குறைந்துள்ளதாக கூறிய அவர் சுகாதார திட்டங்களில் அரும்பணியாற்றியவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் பிரதமர் நரேந்திரமோடியின் அசாத்திய வளர்ச்சி கண்டு அவரை எதிர்ப்பவர்கள் அதிகரித்துவருவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம பேசிய அவர் பிரதமர் நரேந்திரமோடியின் வளர்ச்சியை பொறுக்காத எதிர்கட்சிகள் அவருக்கு எதிராக கூட்டணி திரட்டி வருவதாக அவர் கூறினார் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே அவர்களது முக்கிய நோக்கம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

வங்கி முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு கொண்டுவர ஆண்டிகுவா அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது நேற்று நியுயார்க்கில் ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசிய ஆண்டிகுவா வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு உறுதியளித்ததாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார்

கொரிய ஓபன் பேட்மிட்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்